விரிவாக்கம் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வருமானவரிக்கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான அதிநவீன திட்டத்திற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது

நிதின்கட்கரி கூறியுள்ளார்

செலவில் விரிவாக்கப்பட உள்ளளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

வருமானவரிக்கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான அதிநவீன முறைக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

இதன்காரணமாக திருப்பி செலுத்துவதற்கான கட்டணங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இருபத்திரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் அடுத்த நான்காண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார்

சுரங்க பாதுகாப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது வேளாண் வளர்ச்சியில் சொட்டுநீர் பாசனம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் ஒளரங்காபாதில் சொட்டுநீர் பாசனம் தொடர்பான சர்வதேச மாநாட்டினை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார்

வேளாண்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

சொட்டுநீர் பாசனம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பயணிகளின் ரயில் உறுதிசெய்வதற்காக தொழில்நுட்பங்கள் நவீன பயன்படுத்தப்படவுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் ரயில்வே பாதுகாப்பு தொடர்பான தேசியமாநாட்டில் அவர் உரையாற்றினார் இதன்கென ரயில்வே பாதுகாப்புப்படையினருக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ரயில்வே பாதுகாப்புப்படையின் செயல்பாடுகள் கடந்த நான்காண்டுகளில் வெகுவாக மேம்பட்டிருப்பதாக கூறினார் மக்களவைத்தேர்தலில் குஜராத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றிபெறும் என்று அம்மாநிலத்திற்கான பொறுப்பாளர் திரு ஓம் மாத்தூர் கூறியுள்ளார் இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மக்களின் நலனுக்காக மத்தியஅரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருப்பதன் மூலம் அவர்களின் நீண்டநாள் கோரிக்கையை பிரதமர் நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு ஒம் மாத்துர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணியை ஊழலுக்கான கூட்டணி என பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மக்களவைத்தேர்தலில் இதன் தாக்கம் எதிரொலிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த தேர்தலில் முன்பவிட கூடுதல் தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலனுக்காக பிஜேபி தலைமையிவான மத்தியஅரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டொன்றுக்கு ஐந்துவட்சும் ரூபாய் வரை இலவச மருத்துவக்காப்பீடு வழங்கப்பட்டு வருவதையும் திரு ஜே பி நட்டா சுட்டிக்காட்டினார் நாடு சுதந்திரமடைந்த பிறகு

இன்று புதுதில்லியில் புதிய ஹஜ் பயண பிரிவை தொடங்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குலுக்கல் முறையின்றி இவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயணம் மேற்கொள்ளவுள்ளதாகவும் அவர் கூறினார்

சேலம் மாவட்டம் அரியானுர் மற்றும் மகுடஞ்சாவடி பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கிராமங்களுக்கு செல்வாத எதிர்க்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் தற்போது அரசியல் ஆதாயத்திற்காக கிராமங்களுக்கு செல்வதாக குற்றம் சாட்டினார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இவங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் தமிழக மீளவர் ஒருவர் உயிரிழந்த சும்பவத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மீனவர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தும் என்றார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை பிஜேபி வெளிப்படையாக மேற்கொள்ளும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத்தலைவராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு சி பி ஜோஷி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்று பேரவையில் அவரது பெயரை முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் முன்மொழிந்தார் இதனை துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் வழிமொழிந்தார் எதிர்க்கட்சித்தலைவர்களும் அவரது பெயரை வழிமொழிந்தனர் இதனைத்தொடர்ந்து பேரவைத்தலைவராக பொறுப்பேற்றுக்கொண்ட திரு சி பி ஜோஷி அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேரவையில் பேசுவதற்கு உரிய வாய்கப்பு வழங்கப்படும் என்றார் ஜம்முகஷ்மீர் மாநிலத்தின் புநீநகர் மற்றும் அதனைச்சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதன்காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பளிப்பொழிவினை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பிரையாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளா வை ஒட்டி நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பங்கேற்கிறார் இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இப்பகுதியில் தூய்மையை பராமரிப்பதற்காக விரிவான ஏற்பாடகள் செய்யப்பட்டுள்ளன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன

தூய்மையை பராமரிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன மும்பையில் கடந்த ஒன்பது நாட்களாக போக்குவரத்து ஊழியர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்தப் போராட்டம் விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த மும்பை உயர்நீதிமன்றம் வேலைநிறுத்தத்தை ஒருமணி நேரத்திற்குள் விலக்கிக்கொள்ளவேண்டும் என்று இன்று பிற்பகல் உத்தரவிட்டது இதனையடுத்து போராட்டத்தை விலக்கிக்கொள்வதாக சும்பந்தப்பட்ட சங்கத்தின் தலைவர் திரு ஷெசாங் ராவ் அறிவித்தார் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது ஒன்பது அம்ச கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகத்தீர்வு காணவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் புரீகாந்த் மற்றும் கர்ஷியாப் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்